ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று இரண்டு தங்கம்

சேதமடைந்த கதவணைகளை இன்று நேரில் பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர்

இந்த கதவணைகள் ஆண்டுதோறும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர்

இதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க விரைவாக பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மாயனூர் நாகப்பட்டினம் ஆலக்குடி கொள்ளிடம் ஆகிய இடங்களில் காவிரிக்கரையில் ஏற்பட்டுள்ள உடைப்புகளை சரிசெய்யும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் மக்களுக்கோ விளை நிலங்களுக்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் முல்லைப்பெரியாறு அணை பலமாக உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் கேரளத்தில் பரவலாக பெய்த மழை காரணமாகவே பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இருசக்கர வாகனங்களில் பின் இருக்கையில் பயணிப்பவர்களும் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கும் மோட்டார் வாகனச்சட்ட விதிகள் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது நீதிபதிகள திரு மணிக்குமார் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு அமல்படுத்தியது குறித்து தமிழக காவல்துறையின் அறிக்கையை தாக்கல் செய்தார் இதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் இருசக்கர வாகன ஒட்டிகள் மீது மட்டும் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பின் அமர்ந்து வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறினர் மேலும் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை அரசு முழுமையாக எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர் இதனையடுத்து

தமிழகத்தில் குழந்தை கடத்தலை தடுக்க மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உள்துறை மற்றும் சமூக நலத்துறை செயலர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னையில் சாலையோரத்தில் வசிப்பவர்களின் குழந்தைகள் கடத்தப்படுவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷசாயி ஆகியோனர கொண்ட பெஞ்ச் பிரச்சினையின் முக்கியத்துவம் கருதி அரசு தாமாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் நெடுஞ்சாலை ஒப்பந்தப்பணிகள் ஒதுக்கீட்டில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஊழலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகார் மனு மீது ஆரம்பக்கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாக மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்த மனு இன்று நீதிபதி திரு ஐகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது

நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோரை கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது நீதிபதி திரு சுப்பிரமணியம் பிரசாத் இம்மனு மீதான விசாரணையிலிருந்து விலகிக்கொள்வதாக அறிவித்தையடுத்து இம்மனு மீதான விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்றக்கோரி தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் அஸ்தி மத்திய கயிறு வாரியத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது தருமபுரியில் ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் கிருஷ்ணகிரியில் வைக்கப்பட்ட அஸ்தி கலசத்திற்கு மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் அனைத்துகட்சி நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினர் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சார்பில் விருதநகருக்கு கொண்டுவரப்பட்ட வாஜ்பாயின் அஸ்தி கலசத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் பிஜேபி மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தலைமையில் காஞ்சிபுரம் கொண்டு செல்லப்பட்ட வாஜ்பாயின் அஸ்திக்கு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் விழுப்புரத்தில் பிஜேபி மூத்த தலைவர் திரு இல கணேசன் தலைமையில் கொண்டு செல்லப்பட்ட வாஜ்பாயின் அஸ்தி கலசத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி மற்றும் பல்வேறு கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மிதமான மனழ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

வரலாறு காணாத கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்துக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக பாசத்தோடும் நேசத்தோடும் தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் நிதி உதவி அளித்ததுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கனமழை பாதிப்பிலிருந்து மீண்டெழுந்து விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பிட தமிழ்நாட்டு மக்களின் சாா்பில் பிராா்த்திப்பதாக தமது வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சா் குறிப்பிட்டுள்ளாா் திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராம்தாசு உள்ளிட்டோரும் கேரள மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சித் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக அதன் இயக்குனர் ஜெ அகல்யா தெரிவிக்கிறார்

மாநகர போக்குவரத்துக்கழக அடையாறு பணிமனையையும் நேரில் பார்வையிட்டு போக்குவரத்துக்கழகங்களின் தற்போதைய செயல்பாடுகளை அறிந்து கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட இரு கைகள் மாற்று அறுவை சிகிச்சை தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் தாய்ப்பால் வங்கி திட்டத்திற்கு ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஜில் ஹென்னஸி பாரட்டு தெரிவித்ததாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டா் விஜயபாஸ்கா் கூறியுள்ளாா் இந்திய வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கரும்பு இனவிருத்தி மையத்தின் சார்பில் உழவர் மேம்பாட்டு விழா மற்றும் கண்காட்சியை உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுவதற்கான வழிமுறைகளை கரும்பு நிறுவன விஞ்ஞானிகள் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் ரோகன் போபண்ணா டிவிச் சரண் இணை தங்கம் வென்றது படகுப்போட்டியில் இந்திய குழு தங்கப்பதக்கத்தை வென்றது மற்றொரு தனிநபர் படகுப் போட்டியில் துஷ்யந்த் வெண்கலப்பதக்கம் வென்றார் டபுள்ஸ் கல்ஸ் படகுப் போட்டியில் இந்திய அணி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது மகளிர் கபடிப்போட்டியில் இந்திய அணிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது துப்பாக்கிசுடும் போட்டியில் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் மகளிர் பிரிவில் ஹீனா சித்து வெண்கலப்பதக்கம் வென்றார் ஸ்குவாஷ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சவ்ரவ் கோஷலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தீபிகா பல்லிகலும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோல்வியடைந்து போட்டியைவிட்டு வெளியேறினார்